அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது

வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

வழங்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் உள்ள வரவாற்றுச் சிறப்புமிக்க லோங்வாவா எல்லைப் பகுதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரானுவ வீரர்களுடன் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடனார் இந்நிகழ்ச்சியின்போது ராணுவ வீரர்களிடையே உரையாற்றிய அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக தைரியமுடன் செயல்படும் ராணுவ வீரர்களால் நாடு பெருமை அடைவதாக கூறினார் இமயமலை பாலைவளம் காடு கடல் ஆகிய எந்த இடங்களிலும் ஏற்படும் சவால்களை ரானுவ வீரர்கள் எதிர்கொண்டு வெற்றியடைவதாக பிரதமர் தெரிவித்தார் லோங்வாலா பகுதியில் நடைபெற்ற போரில் வீரர்களின் திறன் எப்போதும் நினைவில் கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்குள் தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் ஊடுருவல்காரர்களுக்கு எதிராக திறம்பட செயல்படும்போது நாடு பாதுகாக்கப்படுவதாக பிரதமர் கூறினார் கண்காணிப்புடன் செயல்படுவது பாதுகாப்பிற்கான முக்கிய முக்கிய கருவியாகக் குறிப்பிட்ட பிரதமர் மகிழ்ச்சியின் அடிப்படையாக எச்சரிக்கை தன்மை விளங்குவதாக குறிப்பிட்டார் இந்தியா தன்னுடைய நலனைக் கருத்தில் கொண்டு எந்தவிதத்திலும் சுமரசத்தில் ஈடுபடாது என்று உலக நாடுகள் தற்போது புரிந்துகொண்டுள்ளதாக கூறினார் இந்திய வீரர்களின் வலிமை மற்றும் தைரியத்தால் ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் எல்லைப் பகுதியை பாதுகாப்பதிலிருந்து நமது வீரர்களை எந்த நாடும் தடுக்க முடியாது என்று தெரிவித்தார் இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்த சுயசார்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் பீகார் சட்டப்பேரவைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் பாட்னாவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் பிஜேபி இந்தூஸ்தானி அவாம் மோர்ச்சா விகாஷல் இன்சான் கட்சியைச் சேர்ந்த புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய அரசு அமைப்பது குறித்து ஆலோசிக்க உள்ளனர் புதிய அமைச்சரவை பேரவைத் தலைவர் தேர்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தூஸ்தானி அவாம் மோர்ச்சா விகாஷல் இன்சாள் கட்சி ஆகியவை தலா நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றன சுயேட்சையாக வெற்றி பெற்ற கமித்சிங் என்பவர் தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு ஏற்கனவே தமது ஆதரவை தெரிவித்துள்ளார்

இதையொட்டி தலைவர்கள் பவர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு டுவிட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள புகழஞ்சலியில் நவீன இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றைக்கும் நினைவு கூறப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள நேருவின் நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தினார் சகோதரத்துவம் சமத்துவத்துடன் கூடிய நாட்டை நேரு கட்டமைத்ததாக திரு ராகுல் காந்தி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினார்கள் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓய்பிர்லா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் ஆகியோர் மலர்துாவி மரியாதை செலுத்தினார்கள் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள ஜவஹர்லால் நேரு திருவுருவச் சிலைக்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சா்கள் திரு டி ஜெயக்குமார் திரு

பெஞ்சமின் திரு

இன்று அதிகாலை முதலே புனித நீராடி புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து மக்கள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக் கொண்டனர் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பக்தர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்தும் நீண்டவரிசைகளில் காத்திருந்து சாமிதரிசனம் செய்தனர் விதிகளை மீறி பட்டாசு வெடித்தவர்கள் மீது காவல்துறையினர் மாநிலத்தின் பல பகுதிகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்கும் சமூக அக்கறையுடனும் பறவைகள் விலங்குகள் போன்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் உயர்ந்த நோக்கத்துடனும் தமிழகத்தில் பல கிராமங்கள் முன்னுதாரணமாகத் திகழ்ந்து வருகின்றன கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையம் திருவண்ணாமலை மாவட்டம் ராயன்டபுரம் சேலம் மாவட்டம் ஊனத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் உள்ளிட்ட பல பகுதிகளில் பட்டாசு இல்லா தீபாவளி பல ஆண்டுகளாகவே கொண்டாடப்படுகிறது நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பெரம்பூர் கிராமத்தில் நாறு ஆண்டுகளுக்கு மேல் வெளவால்களை பாதுகாக்கும் நோக்கில் பட்டாசு இல்லா தீபாவளியை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வசித்து வரும் ஒரு ஆசிரியர் தம்பதியினர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகை கொண்டாடியது அங்குள்ள மக்களை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி கந்தன்குளம் கிராமத்தில் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படா வண்ணம் கிராம மக்கள் பட்டாசு இல்லா தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பட்டியில் பறவைகள் மற்றும் பழந்தின்னி வௌவால்களை அச்சுறுத்தாமல் இருப்பதற்காக பட்டாசுகள் வெடிப்பதில்லை திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரத்தில் பட்டாசு இல்லா தீபாவளி கொண்டாடப்படுகிறது

அதன்படி விளையாட்டு வீரர்களின் சாதனை பயிற்சியாளர்கள் நிலை விளையாட்டுத் தரம் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பணியாளர்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இம்மூடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இம்முடிவின் மூவம் நாட்டின் ஊரகப் பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கும் உதவ முடியும் என்று குறிப்பிட்டார் மத்திய அரசின் இந்த முடிவிற்கு துப்பாக்கிக்குடு பயிற்சியாளர் ககன் நரங் பேட்மிண்டன் பயிற்சியாளர் கோபிசந்த் ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இளைஞர்களை இணையதள அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் வகையில் செயல்பட்டதற்காக சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசை பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த சதாத் ரஹ்மான் பெற்றுள்ளார் நெதர்வாந்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் அமைதிக்கான நோபல் பரிசுப்பெற்ற செல்வி மலாலா யூசுப்ஸாய் இப்பரிசை அவருக்கு வழங்கினார்

குழந்தைகளின் உரிமைகளுக்காக தீரத்துடன் போராடுபவர்களுக்கு சர்வதேச குழந்தைகள் உரிமை அமைப்பு இப்பரிசினை வழங்குகிறது அத்துடன் பரிசு பெறுவோருக்கு பல்கலைக்கழக பட்டப்படிப்பு வரை கல்வி கற்பதற்கான உதவித் தொகை வழங்கப்படும்

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் உள்மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மனழயும் பெய்யக்கூடும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது